நாடாளுமன்ற மழைக்காலக் கூட்டத்தொடர் இன்று தொடங்கியது ஆந்திர மாநிலத்திற்கு சிறப்பு அந்தஸ்து பிரச்சனையில் அமளி காரணமாக மாநிலங்களவை இன்று ஒத்திவைக்கப்பட்டது

சுமித்ராமகாஜன் கேள்விநேரத்தை உடனேயே தெலுங்கு தேசம் தொடங்கிய உறுப்பினர்கள் அவையின் மையப்பகுதியில் குழுமி ஆந்திர மாநிலத்திற்கு தனி அந்தஸ்து வழங்குவது தொடர்பான பிரச்சனையை எழுப்பி அமளியில் ஈடுபட்டனர்

காங்கிரஸ் உறுப்பினர்கள் தங்கள் இருக்கையில் இருந்தவாறே மகளிர் பாதுகாப்பு கும்பலாக வன்முறையில் ஈடுபடுவது உள்ளிட்ட சில பிரச்சனைகளை எழுப்பினார்கள் முன்னதாக அவைக்கு வந்த மக்களவை உறுப்பினர்களை பிரதமர் திரு நரேந்திரமோடி வரவேற்று வாழ்த்துக்கள் தெரிவித்தார்

நரேந்திரமோடி அரசுக்கு எதிராக தெலுங்கு தேச கட்சி உறுப்பினர் இன்று கொண்டுவந்த நம்பிக்கையிலலா தீர்மானத்தை ஏற்றுக்கொண்ட மக்களவைத் தலைவர் திருமதி

இதனிடையே நம்பிக்கையில்லா தீர்மானத்தை எதிர்கொள்ள பிஜேபி தயாராக இருப்பதாகவும் அவையில் மூன்றில் இரண்டு பங்கு பெரும்பான்மை இருப்பதால் பிஜேபி வெற்றி பெறும் என்றும் நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு அனந்த்குமார் தெரிவித்தார்

இதுகுறித்து நாளையோ நாளை மறுநாளோ விவாதிக்கலாம் என்று அவைத்தலைவர் திரு

அவை அலுவல் பட்டியல் வெளியான உடனேயே தெலுங்கு தேச கட்சி உறுப்பினர் எழுந்து ஆந்திர மாநில தனி அந்தஸ்து பிரச்சனையை உடனடியாக எடுத்துக்கொள்ள வலியுறுத்தினார் அப்போது குறுக்கிட்ட திரு வெங்கையாநாயுடு அவை அலுவல்களை ரத்து செய்து விட்டு விவாதம் நடத்துவது தொடர்பான கோரிக்கையை நிராகரித்தார் ஆனால் தெலுங்கு தேச கட்சி உறுப்பினர் தொடர்ந்து தனது கோரிக்கையை வலியுறுத்தியவாறே அமளியில் ஈடுபட்டதையடுத்து அவை நண்பகல் வரை ஒத்திவைக்கப்பட்டது

அவைத்தலைவர் திரு வெங்கையாநாயுடு மறைந்த உறுப்பினர்கள் அசோக் மித்ரா எம்

ஜேக்கப் ஆகியோருக்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் இரங்கல் குறிப்பை வாசித்தார்

நரேந்திரமோடி அரசியல் கட்சிகள் எழுப்பும் எந்த ஒரு பிரச்சனையையும் விவாதிக்க அரசு தயாராக உள்ளதாக கூறினார் அதேவேளையில் தேசிய நலன்சார்ந்த பிரச்சனைகளில் விவாதமே தற்போதைய தேவை என்றும் எனவே உறுப்பினர்கள் இந்த கூட்டத்தொடரை முழுமையாக பயன்படுத்திக்கொள்ள வேண்டும் என்றும் கூறினார்

நாட்டில் சில பகுதிகளில் குறைவான மழை பெய்துள்ள அதே காலத்தில் சில இடங்களில் வேறு பிரச்சனைகள் நிலவியது தொடர்பாக விவாதிக்க வேண்டியதன் அவசியத்தை அவர் வலியுறுத்தினார் நாடாளுமன்றத்தின் செயல்பாடு நாட்டின் பல்வேறு சட்டமன்றங்களுக்கு உத்வேகமாக திகழும் என்றும் பிரதமர் நம்பிக்கை தெரிவித்தார்

ஹர்ஷ்வர்த்தன் தெரிவித்துள்ளார் மக்களவையில் இன்று கேள்வி நேரத்தின்போது இதை தெரிவித்த அவர் தென்மேற்கு பருவமழை சராசரியாக பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் கணித்ததாகவும் அதன்படி சென்ற மாதத்திலிருந்து வரும் செப்டம்பர் மாதம் வரை தென்மேற்கு பருவ மழை சராசரி அளவை எட்டும் என்றும் அவர் குறிப்பிட்டார் புதிய புள்ளியியல் முன் அறிவிப்பு முறை தொடங்கப்பட்ட பின்னர் இந்திய வானிலை மையத்தின் பருவமழை கணிப்பின் தரம் அதிகரித்திருப்பதாகவும் அவர் எடுத்துரைத்தார் இதை மேலும் துல்லியமாக்கும் முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார்

மேலும் குழந்தை திருமணங்களால் உடல் நலம் பாதிப்புகள் ஏற்படுவதாக உலக சுகாதார அமைப்பு அறிவுறுத்திய நிலையில் நாட்டில் குழந்தை திருமணங்கள் அதிகரித்து வருவது குறித்து உச்சநீதிமன்றம் சென்ற ஆண்டு கவலை வெளியிட்ட பின்னணியில் இந்நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது

நரேந்திரமோடி காணொலி மூலம் நாளை கலந்துரையாடுகிறார்

இதன் மூலம் பலதரப்பட்ட மக்களின் விருப்பங்களுக்கு அரசு சிறகுகளை ஏற்படுத்தி தந்ததாகவும் பிரதமர் கூறினார் நமோ செயலி மூலம் நடைபெறும் இந்த கலந்துரையாடலை மக்கள் துார்தர்ஷன் செய்தி ஒளிபரப்பில் காணலாம்

எடப்பாடி

பழனிசாமி நாளை மேட்டுர் அணையிலிருந்து காவிரி டெல்டா பாசனத்திற்காக தண்ணீரை திறந்து வைக்கிறார்

அணை திறக்கப்படுவதையொட்டி காவிரி டெல்டா மாவட்ட விவசாயிகள் சம்பா சாகுபடி பணியில் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர் பொதுப்பணித்துறை அதிகாரிகளும் முன்னேற்பாட்டு பணிகளில் முழுவீச்சில் மேற்கொண்டுள்ளனர்

ரோகிணி அணை பகுதிகளை இன்று ஆய்வு செய்தாா்

இதே நீர்வரத்து தொடர்ந்தால் மேட்டுர் அணை ஒருசில நாட்களில் தனது முழுகொள்ளவை எட்டும் என எதிர்பார்க்கப்படுகிறது

மலர்விழி அறிவுறுத்தியுள்ளார்

வரும் வெள்ளிக்கிழமை புதுக்கோட்டையில் பொதுமக்களை நேரில் சந்தித்து அவர்களின் குறைகளை கேட்டறிந்து குறைதீர்க்கும் கோரிக்கை மனுக்களையும் பெறும் ஆளுநர் திருச்சி பாரதீய வித்யா பவன் பள்ளி நிகழ்ச்சியில் பங்கேற்கிறார் அதனை தொடர்ந்து வரும் சனிக்கிழமை திருச்சியில் தனியார் மருத்துவமனையில் உடல் உறுப்பு தானம் தொடர்பான விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் கலந்துகொள்கிறார்

சந்தீப் நந்தூரி துவக்கி வைத்தார்

மால்தோவன் குடியரசின் ஆன்ட்ரியன் வெள்ளிப்பதக்கத்தையும் லித்வேனியாவின் எடிஸ் வெண்கலப்பதக்கத்தையும் வென்றனர் இதனையடுத்து இந்தோனேஷியாவில் அடுத்த மாதம் நடைபெறும் ஆசிய விளையாட்டு போட்டிகளுக்கு நீரஜ் சோப்ரா தகுதி பெற்றுள்ளார்